பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

இந்திய ராணுவத்தில் பத்து பிரிவுகளில் பெண் அதிகாரிகள் நிரந்தர பொறுப்புகளில் நியமிக்கப்பட உள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு மற்றும் காநாடாகாவில் இன்று கற்றப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கர்நாடாகா மாநிலம் பெங்களூறுவில் கட்டப்பட்ட வருமான வரி மேல்முறையீட்டு நடுவர் மன்றத்தை அவர் நாட்டுக்கு அற்பணிக்கிறார் ஹூப்ளியில் கிம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பிரிவை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் கலபராகியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டப்பயனாளிகளிடம் பிரதமர் கலந்துரையாடுகிறார் பின்னா தமிழகத்திற்கு வரும் பிரதமா காஞ்சிபுரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிவான நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார்

இதற்கான ஒப்பந்தத்தில் பொருளாதார வளர்ச்சி துறையின் கூடுதல் செயலர் திரு சமீர் குமார் காரே மற்றும் உலக வங்கியின் இந்திய இயக்குநர் திரு கிசாம் அப்டோ வும் கையெழுத்திட்டனா் ஒப்பந்தம் தொடர்பாக உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையில் இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு விவசாயம் மற்றும் இதர தொழில்கள் மேற்கொள்ள கடன் உதவி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் இதர தொழில்களில் பெண்கள் நேரடியாக ஈடுபட்டு லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு வரிகளை குறைத்து வரி செலுத்தவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளதாக நிதி அமைச்சா் திரு அருண் ஜெட்லி தெரிவித்துள்ளாா் புது தில்லியில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து பேசிய அவர் மத்திய அரசு வருவாயை பெருக்குவதற்கு வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிஙப்படுத்த முயன்று வருவதாக தெரிவித்தா் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் ஏற்படும் பலனை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க தொழில் துறையினருக்கு உதவுவதாகவும் அவர் தெரிவித்ததார்

காநாடாகாவில் குளை பகுதியில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்க அடிக்கல் நாட்டிய திரு நிதின் கட்கரி இதை தெரிவித்தார்

மேலும் அவர் சாகர் மாலா மற்றும் பாரத் மாலா திட்டப்பணிகளையும் மங்களூரு துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தாா் புல்வாமா தாக்குதலையடுத்து இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள பாலகோட் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தூக்குதல் ஒரு ராணுவ நடவடிக்கை அல்ல என்றும் அது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மட்டுமே என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா மீது நடத்தப்படும் தீவிரவாத தூக்குதல்களின் வேரானது பாகிஸ்தாளிலேயே ஊணப்படுகிறது என்ற உண்மை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்திலிருந்தே குட்டிக்காட்டப்பட்டு வருகிறது என்றார்

இந்திய விமானப்படை தாக்குதலில் உயிரிழந்த தீவிரவாதிகளின் எண்ணிக்கை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை செயலாளா் இது பற்றி அளித்த விளக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எதையும் குறிப்பிடவில்லை என்றும் இதவே அரசு அளிக்கும் விளக்கமாகும் என்றும் தெளிவுபடுத்தினார் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியின் வெற்றி குறித்து கேட்டதற்கு இக்கூட்டணி நாடு முழுவதும் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தாா் பயங்கரவாதத்திற்கு எதிராக வெறும் அறிக்கைகளை மட்டும் பாகிஸ்தான் அறிவித்தால் போதாது என்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்றும் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாளர கைது செய்ய வேண்டுமென்றும் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்துவருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலகோட் பகுதியில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் முகாம்களை இந்தியா அழித்தது தொடா்பாக ச்வதேச நாடுகளுக்கு உரிய விளக்கம் தரப்பட்டுள்ளதாகவும் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சா்வதேச பயங்கரவாதிகள் பட்டியில் மசூத் அசாரை சோ்ப்பதற்கு இந்தியா தீவிரமாக நடவடிக்கை எடுத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தின் கிருஷ்ணாகட்டி பகுதியில் பாகிஸ்தான் ரானுவம் நேற்று அத்தமீறி தாக்குதல் நடத்தியது பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இது பற்றி கூறுகையில் கிருஷ்ணாகட்டி பகுதியில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் திடர் தப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்றும் அதற்கு இந்திய படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர் என்றும் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய ஆயுதப்படை காவல்துறை தில்லி காவல்துறை மற்றும் இதர மத்தியப்படைகளுக்கான திட்டங்கள் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றன

இந்திய ராணுவத்தில் பத்து பிரிவுகளில் பெண் அதிகாரிகள் நிரந்தர பொறுப்புகளில் நியமிக்கப்பட உள்ளனர் ரானுவத்தில் மின்னனு மற்றும் இயந்திரவியல் பொறியாளர்கள் ஆயுதப்பிரிவு மற்றும் உளவுபிரிவு அலுவல்கள் உள்ளிட்ட பொறுப்புகளில் பெண் அதிகாரிகள் நிரந்தரமாக நியமிக்கப்பட உள்ளனர் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெண் அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி சிறப்பு பணியை ஏற்கலாம் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருந்தது கதந்திர தின உரையில் பிரதமா் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பை தொடா்ந்து ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர பொறுப்புகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டு இலக்கியத்திற்கு இரண்டு நோபல் பரிசு வழங்கப்படும் என்று நோபல் தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது

வெளிகலா விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர நிலையை நீட்டித்து அமெரிக்கா அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அவசர நிலை பிரகடனம் நாடாளுமன்ற விவாதத்திற்கு அனுப்பப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலாவில் தற்போது நிலவும் குழல் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலா நாட்டு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை அவர் நீட்டித்துள்ளார்

இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி நேற்று நடைபெற்ற இரண்டாவது போட்டியிலும் வென்றது

இந்திய ஆஸ்திரேலியா அனிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி ராஞ்சியில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது